அலைமோதுகிறது

முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம் ஜி

எடப்பாடி கே பழனிச்சாமி மலரஞ்சலி செலுத்தினார்

பிரதமர் திரு நரேந்திரமோதி குஜராத் தலைநகர் காந்தி நகரில் உலகளாவிய வர்த்தக கண்காட்சியை இன்று தொடங்கிவைக்கிறார்

காலிநுதி சுற்றுக்கு இந்தியாவின் சாய்னா நேவால் தகுதி பெற்றுள்ளார்

காணும் பொங்கலை ஒட்டி மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன சென்னை மெரினா கடற்கரை திருச்சி முக்கொம்பு சுற்றுலா தலம் உதகை தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா இடங்களில் ஏராளமான மக்கள் குடும்பத்துடன் வந்து காணும் பொங்கல் விழாவை உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர் சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள காணும் பொங்கல் விழாவில் வெளிநாட்டினரும் கலந்துகொண்டு நமது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை கண்டு களித்து வருகின்றனர் காணும் பொங்கல் தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தில் காணும் பொங்கலை முன்னிட்டு தமிழர்களின் பழமையான விளையாட்டுகளில் ஒன்றான மாட்டு வண்டி பந்தயம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது

இதற்காக நூற்றுக்கணக்கான மாடுகளின் கொம்புகளில் கரும்பு கிழங்கு தேங்காய் உள்ளிட்ட விளை பொருட்கள் கட்டப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு சிறப்பு வழிபாடுகளுக்கு பின்னர் கால்நடைகள் அனைத்தும் மேய்ச்சலுக்கு அனுப்பப்படும் நிகழ்வு இனிதே நடைபெற்றது உழவு மற்றும் விவசாயத்திற்கு உதவும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த மாடு கலைத்தல் விழா பாரம்பரியமாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது ஆயிரக்கணக்கான ஊர் மக்கள் இதில் பங்கேற்றதால் பள்ளமடை கிராமம் திருவிழாக்கோலம் பூண்டுள்ளது

மேலும் கடற்கரை சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலாப்பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன

காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள கிறிஸ்துநாதர் தேவாலயத்தில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் காணும் பொங்கல் விமரிசையாக கொண்டாடப்பட்டது

ஆக்ரோஷமாக சீறிய காளைகளை அடக்கிய காளையர்களுக்கு கார் இருசக்கர வாகனங்கள் தங்கம் வெள்ளிக்காசுகள் உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன

முன்னதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் தலைமையில் ஜல்லிக்கட்டு வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டபின்னர் அமைச்சரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் போட்டிளை துவக்கிவைத்தனா்

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

ஜி

இதையொட்டி சென்னை கிண்டி டாக்டர் எம்

பழனிச்சாமி இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் எம்

ஆர் நாற்றாண்டு நினைவாக அவரது திருவுருவம் பொறித்த சிறப்பு நாணயங்களையும் முதலமைச்சர் இன்று வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

காஞ்சிபுரம் வாலாஜாபாத் உட்பட மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் எம்

ஆர் திருவுருவ சிலைக்கு அஇஅதிமுகவினர் இன்று மாலைஅணிவித்து மரியாதை செலுத்தினர்

பிரதமர் பிரதமர் திரு நரேந்திரமோதி குஜராத் தலைநகர் காந்தி நகரில் சர்வதேச வர்த்தக மாநாட்டை நாளை தொடங்கி வைக்கிறார்

தொடர்ந்து இன்றுமாலை அகமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் மருத்துவ அறிவியல் ஆய்வு கழகத்தையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்

முன்னதாக இன்று பிஜேபி இளைஞர்களிடையே பேசிய பிரதமர் இளைஞர்களின் கனவுகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதே தமது கட்சி நோக்கமாக கொண்டிருப்பதாக எடுத்துரைத்தார்

மேலும் இதன் ஒருபகுதியாக மேளாவின் பா்மாத் நிகேதன் ஆசிரமத்தில் காந்திய எழுச்சி மாநாட்டையும் குடியரசுத்தலைவர் துவக்கிவைக்கிறார் அருண்ஜேட்லி பேச்சு குதந்திரமும் விமர்சனமும் கருத்து வேறுபாடுகளும் ஜனநாயகத்தின் முக்கிய அம்சங்களாக திகழ்ந்த போதிலும் பொய்மை பிரச்சாரம் வெறுப்புண்வு போன்றவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்திருக்கிறார் டிவிட்டரில் இன்று இதை தெரிவித்த அவர் இத்தகைய மனப்பாண்மை படைத்தோர் அரசின் அனைத்து கொள்கைகளிலும் குறையை காண்பதே வழக்கமாக கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஒலிபரப்பு ஒலிபரப்புத்துறை வேகமாக வள்ந்து வருவதால் ஏராளமான வேலைவாய்ப்புகளும் புதிய புதிய சவால்களும் அதில் உருவாகி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் செயலர் அமித்காரே தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியில் ஒலிபரப்பு கண்காட்சியில் இன்று உரையாற்றிய அவர் தொழில்நுட்பம் வேகமாக வளர வளர நூறு கோடி மக்கள் வானொலியை பயன்படுத்தி வருவதாக அவர் எடுத்துரைத்தார் ஒலிபரப்பு பிரிவில் தேசிய கொள்கையை உருவாக்க தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார்

இருவரி பெரம்பலூர் மாவட்டத்தில் கிறிஸ்தவ தேவாலயங்களை பழுது பார்த்தல் மற்றும் சீரமைத்தல் பணிகளை மேற்கொள்ள அரசு நிதி உதவியை பெற விண்ணப்பிக்கலாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி என்று சாந்தா தெரிவித்துள்ளா் இதற்கான விண்ணப்பங்களை இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து பயன்பெறலாம்

பேட்மிண்டன் கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிட்டண் போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு இந்தியாவின் சாய்னா நேவால் தகுதி பெற்றுள்ளார்